நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக திருமதி சோனியாகாந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் பொருளாதார வீழ்ச்சியைக் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி உள்ளது

பிரகாஷ் ஜவுடேகர் இதை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவுடேகர் கூறினார்

மத்திய உள்துறை அமைச்சராக திரு அமித் ஷாவும் பாதுகாப்பு அமைச்சராக திரு ராஜ்நாத் சிங்கும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர்

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத் துறை இணை அமைச்சர் திரு

உள்துறை அமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்ட திரு

உள்துறை இணை அமைச்சர்களாக நியமிக்கப்பட் திரு ஜிகே ரெட்டி திரு நித்தியானந்த ராய் ஆகியோரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக திருமதி சோனியாகாந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்

ராகுல்காந்தி கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஒவ்வொரு காங்கிரஸ் நாடாமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சாசனத்தைப் பாதுகாக்க போராட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்

கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சிறப்பாக பணியாற்றியதாகக் கூறிய அவர் காங்கிரஸ் மக்களவையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றார்

இப்பிரச்சனைகளைத் தீர்க்க பிரதமரும் நிதி அமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி மூலம் இந்த விழிப்புணர்வுப் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

அன்றே புதிய சட்டப்பேரவைத் தலைவரைத் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்தப்படும் இந்தப் பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளதாக சட்டபேரவைச் செயலர் திரு வின்சென்ட் ராய் தெரிவித்துள்ளார் இந்த சட்டப்பேரவைக் கூட்டம் ஒருநாள் மட்டுமே நடைபெறும் என்று தெரிகிறது பேரவைத் தலைவராக திரு

புதுவை சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதை அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கண்டித்துள்ளார்

நாராயணசாமி எவ்வாறு விடுமுறை நாளில் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் குறித்து அறிவிக்கலாம் என அவர் வினவியுள்ளார்

சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சம் காரணமாகவே இந்த ஜனநாயக விரோதச் செயலில் ஆளும்கட்சி ஈடுபட்டு உள்ளதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார்

இந்தியைக் கட்டாயப் பாடமாக்கி மாணவர்கள் மீது திணிப்பதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் தமிழக அரசு தமது இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் மும்மொழித் திட்டம் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்றட தெரிவித்துள்ள அவர் இவ்விஷயத்தில் முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார் என்று கூறியுள்ளார்

செங்கோட்டையன் அறிவித்துள்ளார்

எனவே கோடை விடுமுறையை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக திருமதி சோனியாகாந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் பொருளாதார வீழ்ச்சியைக் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி உள்ளது